நரேந்திரமோடி மன் கீ பாத் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் சாதாரண மக்களுக்கு எளிதில் நீதி கிடைக்க உச்சநீதிமன்றம் கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார் மத்திய மாநில அரசுகள் வேலை வாய்ப்பை உள்ளுர் மொழித் திறனுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என குடியரசுத் துணை தலைவர் திரு

இந்தியாவின் பன்முகத் தன்மையால் ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் பெருமிதம் பொங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று அகிய இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் புதுடெல்லி ஹுனார் ஹாத் கைவினை கண்காட்சியில் நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் உணவுப் பழக்கங்கள் மற்றும் உணர்வு நிலைகளின் பன்முகத் தன்மையை தாம் கண்டதாக கூறினார் கைவினை கலைஞர்கள் தங்களின் கலையில் மேன்மை அடைவதில் காட்டிய விடா முயற்சி அனைவருக்கும் ஊக்கமளிக்கத் தக்கது என்று அவர் குறிப்பிட்டார்

இவர்களில் ஒவியரான மாற்றுத் திறனாளி பெண் ஒருவர் ஹுனார் ஹாத் தொடர்புகள் மூலம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் உடல் தகுதி அதிகமுள்ள நாடு தான் வெற்றிக்கு தகுதியுள்ள நாடாக இருக்க முடியும் என பிரதமர் கூறினார் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கு பிடித்தமான உடல்சார் செயல்பாடு ஒன்றில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு உடல் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய அவர் காடு மலை ஆறு கடல் போன்ற எல்லா பூகோள அம்சங்களையும் உள்ளடக்கிய நாடான இந்தியாவில் சாகச உணர்வை மக்கள் வாழ்வின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றிக் கொள்ளுதல் அவசியம் என்றார் இந்தியாவை சேர்ந்த காம்யா கார்த்திகேயன் பனிரெண்டே வயதில் தென் அமெரிக்க ஆண்டீஸ் மலைத் தொடரின் மிக உயர்ந்த அகன்காகுவா சிகரத்தை எட்டியிருப்பது இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய இளைஞர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஆர்வம் செலுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார்

புதிய இந்தியாவில் பெண்கள் புதிய சவால்களை ஏற்று சமுதாயத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவது பெருமைக்குரியது என்று பிரதமர் கூறினார் பீகார் மாநிலம் பூர்ணியா பகுதியில் பெண்கள் அரசு உதவியுடன் மல்பெரி உற்பத்திக்கான கூட்டுறவு சங்கங்களை அமைத்து வெற்றி பெற்று இருப்பதை அவர் சுட்டிக் காட்டினார்

நரேந்திர மோடி தெரிவித்தார் அண்மையில் காந்தி நகரில் நடைபெற்ற ஐநா மாநாட்டில் இத்தகைய பறவைகள் மற்றும் விலங்கினங்களின் பாதுகாப்பு பற்றி விவாதிக்கப்பட்டதை அவர் சூட்டிக் காட்டினார் மேகாலயாவில் குகைக்குள் மட்டுமே வாழக்கூடிய புதுவகை மீன் இனம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் வரவிருக்கும் ஹோலி நவராத்திரி மற்றும் ராமநவமி திருநாட்களை டுட்டி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மன் கீ பாத் நிகழ்ச்சியில் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பை வரவேற்க இந்தியா ஆர்வத்துடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

டொனால்ட் டிரம்ப் இந்தியாவில் இருப்பார் என்பது பெருமைக்குரியது என்று அவர் கூறியுள்ளார் குஜராத் முழுவதும் நமஸ்தே டிரம்ப் என்னும் ஒரே குரலில் பேசுவதாக குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ருபானி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவிற்கான பதிவில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார்

இக்கண்காட்சி குறித்து மன் கீ பாத் நிகழ்ச்சியில் பேசியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

ஏ நக்வி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் பிரதமர் திரு

தாய்மொழியின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் வேலை வாய்ப்பை உள்ளுர் மொழித் திறன்களுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என தலைவர் திரு

இன்று வாரங்கல்லில் தனியார் கல்வி நிறுவன விழாவில் உரையாற்றிய அவர் அரசு நிர்வாகத்திலும் இந்திய மொழிகளின் பயன்பாட்டை ஊக்குவித்தல் அவசியம் என்றார் இதனால் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை அதிகரிப்பதுடன் நாட்டின் வளமான மொழிப் பாரம்பரியத்தைப் பேணிக் காக்கவும் ஏதுவாகும் என்று அவர் கூறினார் நாடு முழுவதும் புதுமையாக்கம் மற்றும் தொழில் முனைப்பை பெருக்குவதற்கு ஏற்ப சூழல் ஒன்றை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு அடல் புதுமையாக்க இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த இயக்கத்தின் கீழ் பள்ளிகளில் அடல் டிங்கரிங் ஆய்வு கூடங்களையும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் புதிய ஸ்டார்ட் அப் யோசனைகளை போற்றி வளர்ப்பதற்கான அடல் தொழில் காப்பு மையங்களும் அமைக்கப்பட்டு வருகின்றன

பழைய சாராய வடி ஆலையில் நடைபெறும் பணிகளும் பழைய துறைமுகத்தில் மாநாட்டு மையம் கட்டும் பணிகளும் கலாச்சார வளாகம் மற்றும் டிஜிட்டல் கலை அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகளும் இதில் அடங்கும்

சுற்றுச் சூழல் சுற்றுலாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாத்துறை இதை மேம்படுத்தி வருவதாகவும் இதனால் அரிக்கன்மேடு தொல்லியல் ஆய்வு பகுதி சதுப்புநில காடுகளுக்கு ஊடான படகுப் பயணம் போன்ற பல்வேறு அனுபவங்களை சுற்றுலா பயணிகள் பெற முடியும் என்றும் துணைநிலை ஆளுநரின் செயலகம் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது வர்த்தகத் துறையில் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்க இந்தியாவை வற்புறுத்துவதே அமெரிக்க அதிபரின் இந்திய வருகைக்கு நோக்கம் என்று புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் அகில இந்திய அமைதி மற்றும் ஒற்றுமை அமைப்பின் தலைவருமான திரு லட்சுமி நாராயணன் கூறியுள்ளார் மற்றபடி அமெரிக்க அதிபரின் இந்திய பயணத்தினால் எந்த பயனும் விளையப் போவதில்லை என்று அறிக்கை ன்றில் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒருசில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று கடலோர கர்நாடகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது வலுவிழந்துள்ள போதிலும் கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தினால் மழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் பன்முகத் தன்மை நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக் கூடியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மன் கீ பாத் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார் சாதாரண மக்களுக்கு எளிதில் நீதி கிடைக்க உச்சநீதிமன்றம் கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார் மத்திய மாநில அரசுகள் வேலை வாய்ப்பை உள்ளுர் மொழித் திறனுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என குடியரசுத் துணை தலைவர் திரு

புதுச்சேரியில் மத்திய நிதி உதவி மூலமான சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வார இறுதி ஆய்வு செய்தார்